இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக இன்று குஜராத் சென்றடைந்தார்

பின்னர் காந்திநகர் சென்ற அவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கேசுபாய் பட்டேல் இல்லத்திற்கு சென்று அவரது படத்திற்கு மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து மறைந்த குஜாத் பாடகர்கள் மகேஷ் மற்றும் நரேஷ் கொனாடியா இல்லத்திற்கு சென்று அவர்களது குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்தார் தொடர்ந்து

அம்மாவட்டத்தில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோதி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் நாளை சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறும் தேசிய ஒருமைப்பாட்டு பேரணி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார் இந்த பேரணியில் குஜராத் காவல் துறையினர் மத்திய ஆயுதப்படையினர் எல்லைப் பாதுகாப்புப்படையினர் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் மத்திய ரிசர்வ் காவல் படையின் மகளிர் அதிகாரிகள் பங்கேற்கும் அணிவகுப்பையும் பிரதமர் பார்வையிடவுள்ளார்

நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபி பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி குயடிரகத் தலைவர் குடியரகத் துணைத்தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரகத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நபிகள் நாயகம் வலியுறுத்திய அன்பு மற்றும் சகோதரத்துவத்தை போற்றி மனிதநேய வழியில் உலகை முன்னெடுத்துச் செல்வோம் என்று கூறியுள்ளார்

நாட்டில் சகோதரத்துவம் தழைத்தோங்க இந்த நாள் வழி வகுக்கட்டும் என்று பிரதமா் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரும் மிலாது நபி வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

தற்போதைய காலக்கட்டத்தில் நம்பகத்தன்மை வாய்ந்த தகுதியான முதலீட்டாளர்கள் தேவைப்படுவதாகவும் இந்தியா இவ்விரு தேவைகளை பூர்த்தி செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்திய மெக்ஸிகோ கூட்டு ஆணையக் கூட்டத்தில் பங்கேற்றார் இதில் மெக்ஸிகோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்சிலோவுடன் இருதரப்பு உறவுகள் வர்த்தகம் உள்ளிட்டவை குறித்து அவர் ஆலோசனை நடத்தினார் இதேபோல் கிரேக்க வெளியுறவு அமைச்சர் திரு நிக்கோஸ் டேன்னியாஸ் உடனும் காணொலி வாயிலாக திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார் கலாச்சாரம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருநாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தினர் இந்தியா பிரானஸ் இடையேயான ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பான மற்றொரு கூட்டத்திலும் அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பங்கேற்றார்

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் முதுகெலும்பாக சிறுகுறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் திகழ்வதாக அவர் கூறியுள்ளார்

சமூக நீதி காக்கவும் அரசுப்பள்ளி மாணவர்களின் நலன்கருதியும் ஏழை மாணவர்களின் மருத்துவ களவுகளை நிறைவேற்றும் வகையிலும் அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார் தொடர்ந்து எதிர்க்கட்சித்தலைவரும் திமுக தலைவருமான திரு முக ஸ்டாலின் பகம்பொன் முத்தராமலிங்க தேவரின் நினைவு இல்லத்தில் மலர்துவி மரியாதை செலுத்தினார் நடப்பாண்டில் நீட் தேர்வில் குறைவான மதிப்பெண் பெற்ற அரசுப்பள்ளி மாணவர்களுக்கு மீண்டும் இரண்டாவது முறையாக ஆன் லைன் பயிற்சி வழங்கப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

நாடு முழுவதும் ரயில்களில் பயணிக்கும் அனைத்து மகளிருக்கும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்தத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது பென்கள் தாங்கள் பயனிக்கத்தொடங்கும் ரயில் நிலையத்தில் இருந்து சென்றடையும் ரயில் நிலையம் வரை அவர்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்குவதை இத்திட்டம் உறுதி செய்கிறது இதன்படி மகளிர் பயணிக்கும் இருக்கைகளின் தகவல்களை ரயில்வே பாதுகாப்புப்படையினர் சேகரித்து அனைத்து ரயில் நிலையங்களுக்கும் தகவல் அனுப்பும் வகையில் புதிய திட்டம் இன்று முதல் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ளது

இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமாக உள்ளது பீகார் சட்டப்பேரவை இரண்டாம் கட்டத்தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

இந்த தாக்குதலுக்கு பிஜேபி தலைவர் திரு ஜெ பி நட்டா ஜம்மு காஷ்மீர் துணை நிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் அபுதாபியில் இன்றிரவு நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது